ராஜ்கோட் கிரிக்கெட் டெஸ்ட்டில் வெஸ்ட் இண்டீஸ் க்கு எதிராக இந்தியா வலுவான தொடக்கம் இளம் வீரர்ப்ரித்விஷா அபாரமாக ஆடி சதம் அடித்துள்ளார்

எடப்பாடி கே

மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பது தொடர்பாக விரைவில் பிரதமரை சந்திக்க உள்ளதாகவும் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை சந்தேகத்திந்கு இடமில்லாமல் அமைந்தே தீரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் திருப்பரங்குன்றத்தில் மக்கள் அறிவாற்றலுடன் வாக்களிப்பார்கள் என்று தாம் நம்புவதாக கூறினார் முதலமைச்சருடன் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வமும் உடனிருந்தார் மழை வாய்ஸ் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலைகொண்டுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தொடர்ந்து நீடிப்பதால் தமிழகத்தின் பல இடங்களில் மழை பெய்து வருகிறது

பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

தேனி வாய்ஸ் தேனி மாவட்டத்திலும் கனமழை பெய்து வருவதால் அனைத்து துறை அதிகாரிகளும் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் தீவு பகுதிகளில் நேற்றிரவுமுதல் பலத்த மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்து வருவதால் சாலையின் இருமருங்கிலும் மழைநீர் தேங்கியுள்ளது

காஞ்சிபுரத்திலும் தாம்பரத்திலும் பேரிடர் அவசரகால கட்டுப்பாட்டு அறை இயங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் சேலத்திலும் இன்று அதிகாலை முதல் சாரல் மழை பெய்து வருகிறது

கன்னியாகுமரி மழை கன்னியாகுமரி மாவட்டத்தில் குலசேகரம் திருவட்டாறு மார்த்தாண்டம் சுசீந்திரம் தேங்காய்பட்டிணம் ஆகிய இடங்களில் கனமழை பெய்து வருகிறது கடலில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் கட்டுமர மீனவர்கள் இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்றிரவு முதல் தொடா்ந்து மழை பெய்து வருகிறது மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி திருக்கோயிலூர் செஞ்சி திண்டிவனம் விழுப்புரம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தொடர்மழை பெய்து வருவதால் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது இதனை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

நாட்டிலேயே தூய்மை பள்ளி விருதுகள் பட்டியலில் தமிழகம் இரண்டாம் இடம் பெற்றதற்கான சான்றிதழும் இதில் அடங்கும்

பருவநிலை மாற்றம் குறித்த விரிவான ஆலோசனைகள் இந்தியாவில்தான் முதல்முறையாக தொடங்கியதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் சுரேஷ்பிரபு விமான நிலையங்களில் பயணிகளை பயோ மெட்ரிக் முறையில் அடையாளம் கண்டறியும் திட்டம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் பிப்ரவரி மாதத்தில் பெங்களுரு ஹைதராபாத் விமான நிலையங்களில் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றார் விமான நிலைய பாதுகாப்பிற்கான செலவுகளை குறைக்க இத்திட்டம் வழிவகை செய்யும் என்று அவர் கூறினார்

இந்த பயணத்தின் ஒருபகுதியாக ரஷ்ய அதிபர் பிரதமர் திரு

பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் மற்றும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் இடம்பெறும்

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தையும் அவர் சந்தித்து பேசுவார் ரிசர்வ் வங்கி பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வெளிநாடுகளிலிருந்து நீண்டகால மூலதனத்தை கடனாக பெற இந்திய ரிசர்வ் வங்கி அனுமதி வழங்கியுள்ளது

உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் ஏழை எளிய நடுத்தர மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் விரைவில் நாட்டுக்கோழிகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார்

பழனிச்சாமி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

அமைதிக்கு விண்வெளி என்ற ஐ

வின் கோட்பாட்டை நினைவுகூறும் வகையில் கொண்டாடப்படும் விண்வெளி வாரத்தையொட்டி பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகளில் வரும் திங்கட்கிழமை முதல் இலவச விண்வெளி கண்காட்சிகள் நடைபெறும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது

இந்தியாவின் இளம்வீரர் ப்ரித்விஷா தனது முதல் டெஸ்ட் போட்டியில் அபாரமாக ஆடி சதம் அடித்துள்ளார்